விரிவடைந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார்

நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

பங்களிப்பு விகிதத்தை மத்திய அரசு குறைத்துள்ளது

இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் விரிவடைந்த கூட்டத்திலர் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார் பிராந்திய வளர்ச்சி மற்றும் நல்லுறவு குறித்த கருத்துக்களை இந்த கூட்டத்தில் அவர் வெளியிடுவார் இதை தொடர்ந்து கிர்கிஸ்தான் கஜகஸ்தான் மங்கோலியா பெவாரஸ் ஈரான் ஆகிய நாடுகளின் தலைவா்களுடன் பிரதமா் திரு நரேந்திரமோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவாா் துதுக்குழு நிலையிலாள பேச்சுவார்த்தைக்குப் பின் இந்தியாவும் கிர்கிஸ்தானும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளன கிர்கிஸ்தான் அதிபருடன் இணைந்து இந்தியா கிர்கிஸ் வர்த்தக அமைப்பை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைப்பாா் பாகிஸ்தான் விஷயம் குறித்து சீன அதிபரிடம் நேற்று உரையாடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பயங்கரவாதிகளே இல்லாத சூழலை ஏற்படுத்த பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இதனை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினையும் பிரதமர் சந்தித்து பேச்சுவார்தை நடத்தினார் இது குறித்து வெளியறவுத்துறை செயலாளர் திரு விஜய் கோகலே கூறுகையில் ரஷ்யாவில் வரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள கிழக்கு பிராந்திய பொருளாதார அமைப்பின் கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி கலந்துகொள்வார் என்று தெரிவித்தார் ரஷ்ய அதிபருடனான சந்திப்பின்போது இருநாட்டு தொழில் மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் பின்னா் திரு நரேந்திர மோடி ஆப்கானிஸ்தான் அதிபர் திரு அஷ்ரப் களியுடனும் பேச்சுவார்தை நடத்தினார் குடியரசுத்தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறும் நித்தி ஆயோக் நிர்வாகம் குழு கூட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையேற்கிறார் இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் நிதி மற்றும் வர்த்தக துறை அமைச்சர் வேளாண்மை துறை அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆகியோர் அலுவல் சாரா உறுப்பினர்களாக கலந்துகொள்வார்கள் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் மஎழநீர் சேமிப்பு வறட்சி மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மாவட்ட அளவிவான வளர்ச்சித் திட்டங்கள் வேளாண்மைத் திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு பிரச்னைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது மேலும் கடந்த முறை நித்தி ஆயோக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்படும் பிரதமர் தலைமையிலான நித்தி ஆயோக் நிர்வாகக் குழுவில் மாநில முதல்வர்கள் யூளியன் பிரதேச ஆளுநர்கள் ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர்

நித்தி தலைமை செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோர் தில்லி சென்றுள்ளனர் தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பே யில் நடைபெறும் ஆசியாவின் கலந்தாய்வு மற்றும் நம்பிக்கை வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கான ஐந்தாவது மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கள் கலந்து கொள்கிறார் இரண்டு நாள் நடைபெறும் இந்த மாநாடு இன்று தொட்ங்குகிறது ஆசியாவில் பாதுகாப்பு அமைதி நிலைத்தன்மம ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான அமைப்பாக இது விளங்குகிறது

மத்திய அரசின் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தின் ஒரு பகுதியாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமன் இன்று சமூக நலத்துறை மற்றும் பொருளாதார நிபுனர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் நேற்று உள்கட்டமைப்பு மற்றும் பருவநிலை மாறுபாடு துறை சார்ந்த நிபுணர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் நிதித்துறை முதலீட்டுச் சந்தை பிரதிநிதிகள் மற்றும் வங்கி அல்வாத நிதி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோருடனும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் மத்திய நிதி மற்றும் கம்பெளி விவகாரங்கள் துறை அமைச்சள் திரு அனுராக் தாகூர் நிதித்துறை மற்றும் வருவாய்த்துறை செயலாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்திய சந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கப்படுவது குறித்த ஆலோசனைகளை நிதித்துறை மற்றும் முதலீட்டு துறைகளை சேர்ந்த பிரதிநிதிகள் வழங்கினர் உள் கட்டமைப்பு துறை வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்திய திருமதி நிர்மலா சீதாராமன் நெடுஞ்சாலைத்துறை ரயில்வே தொலைத்தொடர்பு மற்றும் ஆட்டோமொபைல் துறைகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்தார்

இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த நிதி வங்கிகள் உள்ளிட்ட நிதி அமைப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் இதனால் பணப்புழக்கம் அதிகரித்து தொழில் வளர்ச்சி ஏற்படும் என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது

தொழிலாளர்கள் பங்களிப்பு தொகை குறைக்கப்படுவதால் அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் நிவாரணம் கிடைக்கும் என்றும் நிறுவனங்களுக்கும் முதலீட்டு நிதி கூடுதலாக கிடைக்கும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலாள லோக் ஜன்சக்தி கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளது இக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த திரு சத்யானந்த் சர்மா மற்ற சில கட்சி நிர்வாகிகளுடன் ராஜிநாமா செய்துவிட்டு மதசாா்பற்ற லோக் ஜன்சக்தி என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளாா் கட்சித் தலைவராக உள்ள திரு ராம்விலாஸ் பாஸ்வான் குடும்ப உறுப்பினர்களை வளர்ப்பதிலேயே குறியாக உள்ளார் என்று திரு சர்மா குற்றம்சாட்டினார் உலக ரத்ததான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ரத்த தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் ரத்த தானம் செய்வோருக்கு நன்றி தெரிவிப்பதும் இந்த நாளின் நோக்கமாகும் ரத்த தானம் மற்றும் பாதுகாப்பாக ரத்தம் செலுத்துவது என்பது இந்த ஆண்டின் மையப்பொருளாகும் க்நாடகவில் முதலமைச்ச் திரு எச் டி குமாரசாமி தலைமையிவான அமைச்சரவை இன்று விரிவாக்கப்படுகிறது

கூட்டணி ஆட்சியில் ஒன்று காங்கிரஸுக்கும் இரண்டு ஐக்கிய ஜனதாதள் கட்சிக்கும் உரியவை இந்த மூன்று அமைச்சர்களுக்கும் இன்று பிற்பகல் பெங்களூருவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு வாஜபாய் வாலா பதவிப்பிரமாணம் செய்து வைப்பார் ஏற்களவே நடைபெறுவதாக இருந்த அமைச்சரவை விரிவாக்கம் ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் கிரிஷ் கர்நாடின் மரணம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது பஹ்ரைன் நாட்டில் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கை அடுத்தமாதம் முதல் படிப்படியாக தொடங்கப்படுகிறது

முதல்கட்ட நடவடிக்கையாக ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்படவுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுநிலை பருவமழையை தரிதப்படுத்தும் நல்ல அறிகுறியாக உள்ளது என்று இந்திய வாளிலை ஆயு்வ மையம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் கேரள மாநிலம் கண்னூருக்கும் தமிழ்நாட்டின் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது அரபிக்கடலில் உருவாகிய வாயு புயல் தனது திசையை மாற்றிக் கொண்ட போதும் குஜாத்தின் பல பகுதிகளில் கடுமையான காற்று வீசியது பலத்த மழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது

கடலோர பகுதியில் உள்ள சவுராஷ்டிரா உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் பரவலாக மழை பெய்யும் என்றும் அவர் கூறினார்

ரோஸ்பவுலில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கும் முன்னதாக இந்தியா நியுசிலாந்து அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெறவிருந்த ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது ஒரு பந்துகூட வீசாமல் போட்டி கைவிடப்பட்டதால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது

நாளை மறுநாள் நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதவுள்ளன